நரேந்திரமோடியும் பூடான் பிரதம் திரு டோப்கே இன்றுபரஸ்பர உறவு குறித்துபேச்சுகள் நடத்துகிறார்கள்

உலகக்கோப்பைகால்பந்துபோட்டியில் இன்றுகாலிறுதிஆட்டங்கள் தொடங்குகின்றன

உச்சநீதிமன்றத்தின் நா்வாகத்தைகவளிக்கும் தலைமைபொறுப்பு தலைமைநீதிபதிக்கேஉண்டுஎன்றும் வழக்குகளைவிசாரிக்கநீதிபதிகளைநியமிக்கும் அதிகாரமும் தலைமைநீதிபதியேசாரும் என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாகதெரிவித்துள்ளது மூத்தவழக்கறிஞர் சாந்திபூஷண் தாக்கல் செய்தபொதுநலமனுவைவிசாரித்தநீதிபதிகள் ஏ

சிக்ரி அசோக் பூஷண் ஆகியோரைகொண்டஅமா்வு இந்ததீாப்பைவழங்கியுள்ளது

உச்சநீதிமன்றநீதிபதிகளில் மூத்தநீதிபதிஎன்றமுறையில் வழக்குகளைவிசாரிக்கநீதிபதிகளைநியமிப்பதுஉள்ளிட்டநிா்வாகத்தின் தலைமைபொறுப்பு தலைமைநீதிபதியேசாரும் என்றுஅவர்கள் கூறியிருக்கிறார்கள்

தற்போதஉச்சநீதிமன்றம் பின்பற்றிவரும் முறைந்தவித புகாருக்கும் இடமில்லாததுஎன்றாலும் நீதித்துறைசிறப்பாகசெயல்படுதவற்குதேவையானமுன்னேற்றங்களைசெய்வதற்குவாய்ப்பு உள்ளதுஎன்றும் அவர்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்கள் மூத்தநீதிபதிஎன்றமுறையில் தலைமைநீதிபதியேஉச்சநீதிமன்றத்தின் தலைவராகவும் அதன் செய்திதொடர்பாளராகவும் செயல்படுவார் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்

மூன்றுநாள் அரசுமுறைபயணமாகநேற்று புதில்லிவந்துள்ள பூட்டாள் பிரதமர் திருதிஷ்ரிங் டோப்கேயும் பிரதமர் திருநரேந்திரமோடியும் தற்போதுபேச்சுவார்த்தைநடத்திகொண்டிருக்கிறார்கள் இருநாட்டுபரஸ்பரநலன்கள் அவர்களின் பேச்சுவார்த்தையில் இடம் பெறுகிறது நேற்று புதுதில்லிவந்தசேர்ந்ததிரு டோப்கே இன்றுமாலைகுடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தைசந்திக்கிறார்

தற்போது இரு நாடுகளுக்கும் இடையேஅற்புதமான உறவு இருக்கிறதுஎன்றுகுறிப்பிட்டஅவர் உறுதியாகநிற்கும் இந்த உறவு தொடர்ந்துநீடிக்கும் என்றுகுறிப்பிட்டுள்ளார்

பிரஜாபதிமற்றும் இருவருடன் ஒரேசிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஷரஃபத் அலி மும்பை சிபிஜநீதிபதி எஸ்

ஷர்மாமுன்னிலையில் சாட்சியம் அளித்தார்

இதபற்றிபிரதமா் வெளியிட்டுள்ளடுவிட்டர் செய்தியில் டாக்டர் முகர்ஜி சிறந்தகல்வியாளராகவும் அற்புதமானநிர்வாகியாகவும் விளங்கியவர் என்றும் போராட்டத்திலும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டிலும் மிகப்பெரிய பங்காற்றியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

ஜம்மு காஷ்மீர் அனந்த்நாக் மாவட்டத்தில் அம்நாத் யாத்திரை இன்றுகாவைமீண்டும் தொடங்கியது எனினும் பல்த்தல் மாா்க்கத்தில் யாத்திரைதற்காலிகமாகநிறுத்திவைக்கப்பட்டுள்ளது யாத்ரீகர்களின் தங்கும் முகாம் அருகேபருவநிலைமோசமாகஉள்ளதால் ஜம்முவிலிருந்து இங்கு வரவேண்டியகுழுவைதற்காலிகமாகநிறுத்திவைப்பதுஎன்றுகோவில் நிர்வாகக்குழுமுடிவு செய்துள்ளது பருவநிலையைகருத்தில்கொண்டுபாத்திரைமாா்க்கத்தைவகுத்துக்கொள்ளுமாறு அந்தக்குழுவலியுறுத்தியுள் ளது மாநிலஆளுநரும் கோவில் நிர்வாகக்குழுத் தலைவருமானதிரு

வோரா யாதீரீகர்களின் முகாம்களைநேரில் பார்வையிடுகிறார்

கோவில் நிர்வாகக்குழுஅறிவுறுத்தியுள்ளவழிமுறைகளையாத்ரீகர்கள் பின்பற்றுமாறுநிர்வாகக்குழுஅறிவுறுத்தியுள்ளது கொச்சியில் இன்றுநடைபெறஉள்ளநாடாளுமன்றஆலோசனைக்குழுகூட்டத்தில் மத்தியஉள்துறைஅமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் நாளைஅதிகாலைஅவர் குருவாயூர் கோவிலுக்குசென்றுவழிபட்டபின் அவர் டெல்லிதிரும்புகிறார் சுதந்திரப் போராட்டவீரரும் முன்னாள் துணைப்பிரதமருமானமறைந்தபாபு ஜெகஜீவன் ராம் நினைவுதினம் இன்றுஅனுசரிக்கப்படுகிறது

தாவா் சந்த் கெலாட் மரிபாதைசெலுத்தினாா்

நேபாளில் இதுவரைஆயிரத்து நூறு யாத்ரீகர்கள் பாதுகாப்பாகமீட்கப்பட்டுள்ளனர்

இதனிடையே நேபாள் வழியாகமானசரோவர் யாத்திரைமேற்கொள்பவர்கள் முழுமையானமருத்துவப் பரிசோதனையைமேற்கொள்வதுடன் ஒருமாதத்திற்குதேவையானமருந்துகளையும் உடன் எடுத்துச்செல்லுமாறு இந்தியத் தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது

விபத்துபற்றியதகவல் கிடைத்ததும் தீயணைப்பதற்காகவிரைந்துசென்றவர்கள் இவர்கள்

அமெரிக்காவின் இந்தபோக்குக்குஎதிராகபதிவடிகொடுக்கப்படும் என்றுசீனாஅறிவித்துள்ளது

ரஷ்பாவில் நடைபெற்றுவரும் உலகக்கோப்பைகால்பந்துபோட்டியின் காலிறுதிஆட்டங்கள் இன்றுதொடங்குகின்றன